மாணவர்கள் தேர்வு கூடங்களுக்குள் தன்னம்பிக்கையுடன் செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

தமிழக பள்ளி மாணாக்கர் பிரதமரின் உரையை பார்வையிட பள்ளிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு

ஆஸ்திரேலியன் ஒப்பன் கிரான்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இரண்டாவது சுற்றுக்கு ரோஜர் ்பெடரர் டிமித்ரோவ் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

மாணாக்கர் படிப்பதற்கு எந்த நேரம் உகந்தது என்று கருதுகிறார்களோ அந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மாணவா்கள் தினமும் ஒரு மணிநேரம் முழுமையாக தொழில்நுட்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் வீடுகளில் ளங்கு தொழில்நுட்பம் அனுமதிக்கப்படவில்லையோ அந்த இடத்தை குறித்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மாணவா்கள் தோல்வியை கண்டு துவளாமல் வாழ்க்கையின் ஒருபகுதியாக அதனை எதிா்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை எடுப்பது மட்டுமே வாழ்க்கை ஆகிவிடாது என்று கூறிய அவர் அனைத்துமே தேர்வு மதிப்பெண்கள் தான் என்ற நிலையிலிருந்து மாணவர்கள் வெளியே வந்து இதர வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மாணவர்கள் தங்கள் விடுமுறையின் போது வடகிழக்கு மாநிலங்களை பார்வையிட பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதற்கான பொறுப்பை அனைத்து மாணாக்கரும் ஏற்க வேண்டும் என்று கூறினார் தங்களது பொறுப்பை உண்ந்து கடமையாற்றும்போது தேசத்திற்கு அவர்களால் இயன்றதை அர்ப்பணிக்க முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் தேர்வு கூடங்களுக்குள் செல்லும் போது எந்த மன நெருக்கடியுடனும் செல்லக்கூடாது பிறர் செயலாற்றுவதை கண்டு கவலைப்படக்கூடாது என்று கூறிய பிரதமா மாணாக்கா் அனைவரும் தன்னம்பிக்கையுடன் தாங்கள் தேர்வுக்கு தயாரித்தவற்றின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எப்போதுமே தேர்வு நெருக்கடிகளை ஏற்படுத்தாமல் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் விவசாயி கல்வி கற்காவிட்டாலும் வேளாண்மை தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெற்று தொழில்நுட்பத்தை புரிந்துகொண்டு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதாக எடுத்துரைத்தார் இளையோருடன் கலந்துரையாடும்போது தாம் பல்வேறு புதியவற்றை கற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக பல்வேறு பகுதிகளை சே்ந்த மாணாக்கர் காணொலி மூலம் பிரதமருடன் கலந்துரையாடினார்கள்

தூத்துக்குடி பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள கேந்தீரிய வித்யாலயா உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் பிரதமரின் பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டதை மாணவர்கள் பார்வையிட்டனர் பாச்சல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பிரதமின் உரை குறித்து தமிழில் மாணவர்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது

கட்சியின் செயல்தலைவர் திரு

நிர்பயா சம்பவத்தின்போது தனது வயதை காரணம் காட்டி தம்மை விடுவிக்க வேண்டும் என்று பவன்குமார் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

அமெரிக்கா ரஷ்யா சீன நாடுகள் மட்டுமே நீர்முழ்கி கப்பலிலிருந்து இலக்கை தாக்கும் திறன்கொண்ட ஏவுகணைகளை வைத்துள்ள நிலையில் இந்தியாவும் தற்போது அவ்வரிசையில் இணைந்துள்ளது

தமிழ்மொழியின் பழமையை குமரி கண்டத்தின் தொன்மையான நெடிய வரலாறு பறை சாற்றுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கீழடி சிவகழி ஆதிச்ச நல்லூர் கொடுமணல் ஆகிய இடங்களில் அடுத்தகட்ட தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தென்னிந்தியாவின் அமைக்கப்பட்டுள்ள முதல் தளம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படை தளபதி ஆர்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசின் பெட்ரா குவிட்டோவா அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் டென்மார்க்கின் கரோலின் ஓஸ்னியாக்கி ஜப்பானின் ஷசாகா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவா் இரட்டையா் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜப்பானின் உச்சியாமா இணை அமெரிக்காவின் பிரையண்ட் சகோதரர்களை எதிர்த்து விளையாடுகிறது